சிங்கே வுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

சவுதி அரேபியா ஒப்புக் கொண்டுள்ளது

ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

எதிர்கொள்கிறது

ஜோடாபாதக் என்ற இடத்தில் தசராவைபொட்டி ராவணன் உருவ பொம்மையை எரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது அதை காண திரண்டிருந்த மக்கள் இடையில் உள்ள ரயில் பாதையில் நின்றவாறு செல்போன் மூலம் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர் அப்போது ஐலந்தரிலிருந்து அமிர்தசரஸ நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த ரயில் தண்டவாளத்தை ஒட்டி நின்றவர்கள் மீது ரயிலின் வேகத்தில் உள்ளிழுக்கப்பட்டு ஏராளமானோர் அடிப்பட்டதால் இந்த உயிரிழப்பு மோதியது ஏற்பட்டதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் அங்கு பலரது உடல்நிலை மோசமாக உள்ளதால் உயிரழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாநில உள்துறை செயலர் டிஜிபி ஆகியோரை தொடர்பு கொண்டு விபத்து குறித்து விசாரித்தார் பஞ்சாப் முதலமைச்சா் திரு அமரிந்தா் சிங் இந்த விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

மேலும் விபத்து குறித்து விசாரணைக்கும் அவர் ஆணையிட்டுள்ளார் பஞ்சாப் மாநில அரசு இன்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்துள்ளது மாநிலத்தில் அனைத்து பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்று இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி பஞ்சாப் ஆளுநர் திரு வி பி சிங் பத்னோர் ஆகியோர் விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர்

மேலும் காயம் அடைந்தவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் ரயில்வே இணை அமைச்ச் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் உயர் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இலங்கையின் யாழ்பாணத்தில் இந்திய நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீடு கட்டும் திட்டத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்வார்கள் என் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத் துறை அமைச்ச் திருமதி குஷ்மா குவராஜ் ஆகியோரும் இலங்கை பிரதமரை சந்தித்து பேச உள்ளனர் மூன்றுநாள் அரச முறை பயணமாக திரு ரணில் விக்ரம சிங்கே நேற்று முன்தினம் புதுதில்லி வந்தார்

வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்

தென்மேற்கு பருவமழை இன்றுடன் முற்றிலுமாக முடிவடையும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை கூறியுள்ளது

இந்த ஆண்டின் நீண்டகால மழை சராசரி அளவைவிட குறைவாகவே மழை பொழிந்துள்ளதாக தேசிய வாளிலை கணிப்பு மையத்தின் தலைவர் திருமதி சாதிதேவி தெரிவித்துள்ளார் பீகார் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் பருவமழை குறைவாகவே பெய்துள்ளதாக வானிலை ஆராய்ச்சி துறை கூறியுள்ளது தில்லிக்கு வழங்கப்படும் வெங்காயத்தின் அளவை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று நுகர்வோர் விவகாரத் துறை செயவர் திரு அவிநாஷ் பநீவத்சவா தலைமையில் நடைபெற்ற உயாமட்டக் குழி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்தக்கூட்டத்தில் வெங்காயத்தின் விலை மற்றும் மொத்த விற்பனையாளர்களிடம் உள்ள கையிருப்பு ஆகியவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது தில்லியில் வெங்காயத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் போதிய அளவிற்கு விநியோகிக்க நாஃபெட் எனப்படும் செயலாக்க முகமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது தில்லிக்கு வழங்கப்படும் அளவைவிட இரண்டு மூன்று மடங்கு அளவிற்கு விநியோகிக்க இந்தக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பத்திரிகையாளர் ஜமா கசோக்கி துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் உள்ள துதரகத்திற்குள் கொல்லப்பட்டதை சவுதி அரேபியா ஒப்புக்கொண்டுள்ளது சவுதி அரேபியாவின் தூதரக அலுவலத்தில் கசோக்கிற்கும் அவரை சந்தித்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி எக்கலப்பில் முடிந்ததாகவும் அதனால் கசோக்கி உயிரிழக்க நேரிட்டதாகவும் சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்துள்ளது

சவுதி அரேபிய தலைமைக்கு எதிராக பத்திரிகையில் எழுதிவந்த கசோக்கி இம்மாதம் இரண்டாம் தேதி இஸ்தாம்பூரில் உள்ள சவுதி அரேபிய துதரகத்திற்கு ஒரு பணி நிமித்தமாக சென்றார் அதன் பின்னா் அவரை காணவில்லை இந்த விவகாரம் சா்வதேச அளவில் பெரும் சா்ச்சையை ஏற்படுத்தியது சவுதி அரேபியா கசோக்கியை கொன்றுவிட்டதாக துருக்கி அதிகாரிகள் குற்றம் சாட்டினா் அமெரிக்காவும் இந்த விஷயத்தில் சவுதி அரேபியாவை எச்சரித்தது கசோக்கி கொலை செய்யப்பட்டது நிரூபனம் ஆனால் சவுதி அரேபியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்பும் எச்சரித்திருந்தார்

சிவன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இருப்பதாக கூறினார் இஸ்ரோவின் மூவம் பேரிடர் முன்னெச்சரிக்கை தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருப்பதற்கு எச்சரிக்கை செய்யும் செல்பேசி செயலிகளை அறிமுகப்படுத்தவும் திட்டம் உள்ளதாக அவர் கூறினார் செயற்கை கோள் தயாரிப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சித் திட்டங்களில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானின் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது

கந்தகாரில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கஜினி பகுதிகளில் பாதுகாப்பு கராணங்களால் இப்போதைக்கு தேர்தல் நடைபெறவில்லை

பூடானில் டி என் டி கட்சி தோதலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது

இந்த தகவலை பூடான் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது டிஎன்டி கட்சி வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து அக்கட்சியிள் தலைவர் டாங்டர் லோட்டே ஷெரிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் டென்மார்க் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி தொடரில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த சாய்னா நேவால் ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஒடன்சில் நேற்று நடைபெற்ற

பூரீகாந்தும் சாய்னாவும் இன்று தங்களது அரை இறுதி ஆட்டத்தில் விளையாடுகின்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணை ஐப்பானிய இணையிடம் நேர் செட்களில் தோற்றது ஒமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் கோப்பை போட்டி தொடரில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

இந்தியா ஐப்பானுடன் நாளை மோதுகிறது ரவுண்டு ராபின் கற்று முடிந்ததும் முதல் இடம் பிடிக்கும் நான்கு அணிகள் அரை இறதிக்கு தகுதி பெறும்

இந்த போட்டி இந்தியா உட்பட ஆறு நாடுகள் பங்கேற்கின்றன ஹங்கேரியில் இன்று தொடங்கும் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா பதக்கம் வெல்லும் முனைப்புடன் கலந்து கொள்கிறார் அண்மையில் முடிவளடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பஜ்ரங் புனியா தங்க பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடதக்கது இந்தியாவின் சார்பில் டிட்டு போகத் சாக்ஷி மாலிக் சந்திப் தோமர் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர்